இதுவரைமீட்கப்பட்டுதாயகம் அழைத்துவரப்பட்டுள்ளனர்

எஸ் ஐலஷ்வாகப்பல் இன்று தூத்துக்குடிவந்தடைகிறது

தமிழகத்தில் இந்நோய்த்தொற்றுக்கானபி சி ஆர்

ஈடுபட்டிருந்தபோதுபாகிஸ்தான் தாக்குதலில் வீரமரணம்

இந்த இயக்கத்தின் மூன்றாவதுகட்டமாகஅமெரிக்கா கனடா பிரிட்டன் ஐரோப்பாஆகியநாடுகளில் இருந்து இந்தியா்கள் அழைத்துவரப்படஉள்ளனா் இதற்காகஏர் இந்தியாநேற்றுமுன்பதிவைதொடங்கியது

இந்நிலையில் மத்தியசிவில் விமானப் போக்குவரத்துத்துறைஅமைச்சர் திரு

நைரோபி குவைத் டிஜிபவுட்டி ஃப்ரங்பட் ஹோசிமின் சிட்டி ஜெட்டாஆகியநகரங்களில் இருந்து இவர்களைஏர் இந்தியாவின் சிறப்பு விமானங்கள் அழைத்துவந்ததாகதெரிவித்துள்ளார்

ஜலஷ்வாகப்பல் இன்று தூத்துக்குடிவந்தடைகிறது தூத்துக்குடதுறைமுகத்திற்குகப்பல் வந்தவுடன் அதில் உள்ளபயணிகள் அனைவருக்கும் உடல் வெப்பபரிசோதனைபரிசோதிக்கப்படும்

ஊரடங்கால் மாலத்தீவு இவங்கைஆகியநாடுகளில் சிக்கிய இந்தியர்கள் இந்தியகடற்படையின் ஐஎன்

மகர் ஐஎன்

ஐலஷ்வா ஆகியகப்பல்கள் மூலமாகமீட்கப்பட்டுவருகின்றனர்

இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பாதுகாப்பு படையில் ஈடுபட்டிருந்தபோதுபாகிஸ்தான் தாக்குதலில் அடைந்ததமிழகத்தைசேர்ந்தராணுவவீரர் மதியழகனின் வீரமரணம் உடல் சேலம் அருகேஉள்ளஅவரதுசொந்தகிராமமானசித்தூரில் நேற்றிரவு ராணுவமரியாதைகளுடன் அடக்கம் செய்யப்பட்டது முன்னதாகஅவரதுஉடலுக்குகுன்னுர் ராணுவபயிற்சிமுகாமின் தலைமைஅதிகாரிமேஜர் குப்தாதலைமையில் ராணுவவீரர்கள் அதிகாரிகள் மரியாதைசெலுத்தினா் மாவட்டஆட்சியர் திரு ராமன் தமிழகஅரசுசார்பில் மலர்வளையம் வைத்து சேலம் அஞ்சலிசெலுத்தினார்

தமிழரசியிடம் வழங்கிஆறுதல் கூறினார்

இதனைமின்துறைஅமைச்சர் தங்கமணி சமூகநலத்துறைஅமைச்சர் டாக்டர்

சரோஜாஆகியோர் தொடங்கிவைத்தனர்

ஜம்மு காஷ்மீர் யூனியன்பிரதேசத்தில் பூஞ்ச் மாவட்டத்தைஒட்டியுள்ளஎல்லைகட்டுபாட்டுகோட்டுபகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் இந்தியபகுதியைநோக்கிநேற்றுதாக்குதல் நடத்தினர்

இதனால் எல்லையில் அமைந்தள்ளசிலவீடுகளுக்குசேதம் ஏற்பட்டது ஆனால்உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை இதையடுத்து இந்தியரானுவத்தினா் தகுந்தபதிலடிகொடுத்ததாகபாதுகாப்புத்துறைசெய்தித் தொடா்பாளா் கர்னல் தேவிந்தர் ஆனந்த் கூறினார் குழந்தைகள் மற்றும் மகளிரின் ஆரோக்கியம் தொடர்பானகருத்துக்களைபரிந்துரைப்பதற்காகநாடாளுமன்றஉறுப்பினர் ஜெயாஜேட்லிதலைமையில் பணிக்குழுஒன்றைமத்தியஅரசுஅமைத்துள்ளது